கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

வாக்களித்த வாக்காளர்களுக்கும் தாம் நன்றி தெரிவித்துக்கொள்வதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார்

எதிர்க்கட்சிகளின் பொய் பிரச்சாரம் மக்களிடம் எடுபடவில்லை என்றார் உள்ளாட்சி தேர்தல் எப்போது வந்தாலும் அதனை எதிர்கொள்ள அஇஅதிமுக தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் உள்ளாட்சி தேர்தலிலும் அஇஅதிமுக வின் வெற்றி தொடரும் என்று வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார் நேற்று திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இடைத்தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு கிடைத்த வெற்றி எதிர்பார்த்த ஒன்றுதான் என்று குறிப்பிட்டார் தமிழக அரசின் திட்டங்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார் திண்டுக்கல்லில் மருத்துவக்கல்லூரி அமைப்பதற்கான பணிகள் விரைவில் தொடங்கும் என்று அமைச்சர் கூறினார் இடைத்தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பினை தலைவணங்கி ஏற்றுக்கொள்வதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த இரன்டு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கும் வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் தங்களுக்கு வாக்களிக்க மறந்தவர்களின் நம்பிக்கையை பெற தொடர்ந்து பணியாற்றப் போவதாகவும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மகாராஷ்ட்ரா மற்றும் ஹரியானா மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி தொடங்கி உள்ளது

இரண்டு மாநிலங்களிலும் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோதி கூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் பிஜேபி தலைமையகத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் ஹரியானாவில் பிஜேபிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத போதிலும் வாக்கு சதவீதம் அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார் இந்த இரண்டு மாநில சட்டப்பேரவை தேர்தலோடு

தமிழகத்தில் அடுத்த இரு தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டிணம் அரியலூர் பெரம்பலூர் மதுரை புதுக்கோட்டை திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

விசா இன்றி பயணம் மேற்கொள்வதற்கான கர்த்தார்பூர் வழித்தட ஒப்பந்தத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் நேற்று கையெழுத்திட்டுள்ளன ஜம்மு கஷ்மீரை ஒட்டிய எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் படையினர் அத்தமீறி நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார் பிரதமர் திரு நரேந்திர மோதி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக வரும் திங்கட்கிழமை சவுதி அரேபியா செல்கிறார்

வேலூரை அடுத்த அடுக்கம்பாறை அரசு மருத்துவக்கல்லூரி வளாகத்தில் மனவளர்ச்சிகுன்றிய மாற்றுத்திறனாளிகளுக்கான பூங்கா நேற்று திறக்கப்பட்டது திருச்செந்தூர் கந்தசஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரத்தை ஒட்டி அடுத்த மாதம் இரண்டாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளுர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது

பிரெஞ்ச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் மற்றும் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறி உள்ளனர்

ஆசிய பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வெள்ளிப் பதக்கம் வென்றது

பங்களாதேஸுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டிக்கான அணியில் விராட் கோஹ்லிக்கு ஒய்வு அளிக்கப்பட்டு ரோஹித் சர்மா கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார்

டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கு விராட் கோலி தலைமையிலான அணி அறிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேசுக்கு எதிராக மூன்று டிவெண்டி டிவெண்டி மற்றும் இரண்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா பங்கேற்கிறது முதலாவது டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் மூன்றாம் தேதி புதுதில்லியில் நடைபெறவுள்ளது விஜய் ஹஜாரே கோப்பைக்கான ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் தமிழக அணி இன்று கர்நாடக அணியை எதிர்கொள்கிறது பெங்களுருவில் நடைபெறவுள்ள இப்போட்டி காலை ஒன்பது மணிக்கு தொடங்குகிறது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கொல்கத்தா ஐதராபாத் அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது

தென்னாப்பிரிக்காவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் இலங்கையை எதிர்கொள்கிறது